எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களுடன் இன்று மீண்டும் ஆலோசனை நடத்துகிறார்

மதுரை மாநகராட்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள சில பகுதிகளில் நள்ளிரவு முதல் தீவிர ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது

முழுஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார்

தொடங்கியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது

சென்னை மற்றும் இதர மாவட்டங்களில் நோய் தொற்று அதிகரித்து வருவதால் அதனை கட்டுப்படுத்துவதற்கு அரசு எடுக்க வேண்டிய கூடுதல் நடவடிக்கை தொடர்பாகவும் ஆலோசிக்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கின்றனர்

மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் பரவை நகரப் பஞ்சாயத்து மற்றும் மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மற்றும் திருப்பரங்குன்றம் ஊரக வட்டாரங்களிலும் நள்ளிரவு முதல் முழுஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது

மருத்துவமனைகள் மருத்துவ ஆய்வகங்கள் மருந்துக் கடைகள் ஆம்புலன்ஸ் மருத்துவம் சார்ந்த நடவடிக்கைகள் போன்றவற்றிற்கு இந்த முழுஊரடங்கிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது ஆட்டோ டாக்ஸி தனியார் வாகனங்கள் அவசர மருத்துவக் காரணங்களின்றி வேறு எதற்கும் அனுமதிக்கப்பட மாட்டாது

முழுஊரடங்கை அடுத்து மதுரை ரயில் நிலையத்தில் முன்பதிவு மையம் மூடப்பட்டுள்ளது

பல்லவி பல்தேவ் அறிவித்துள்ளார் மறுஉத்தரவு வரும்வரை ஊரடங்கு நீடிக்கும் என்று அவர் கூறியுள்ளார்

தேனி போடிநாயக்கனூர் கம்பம் பெரியகுளம் நகராட்சி ஆண்டிப்பட்டி பேரூராட்சிப் பகுதிகளில் இந்த ஊரடங்கு அமலில் இருக்கும் என்று அவர் அறிவித்துள்ளார்

மருத்துவ சேவைகளுக்கு மட்டும் ஆட்டோ டாக்ஸி தனியார் வாகனங்கள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ஊரடங்கை அடுத்து இன்று முதல் பேருந்து சேவையும் பாதியாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் முகக்கவசம் அணியாமல் வெளியே வரும் நபர்கள்மீது

பல்லவி பல்தேவ் எச்சரித்துள்ளார்

ஆர்பி உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார் திருவொற்றியூரில் நோய்த் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து களப்பணியாளர்களுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் நோய்த் தொற்றால் ஏற்பட்டுள்ள பேரிடரை எதிர்கொள்ள பொதுமக்களுக்கு அரசு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் உலக அளவில் அரசின் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளித்த நாடுகள் நோய்த் தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தமிழக மக்களும் அரசின் நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு அளிப்பதன் மூலம் நோய்த் தொற்றிலிருந்து விரைவாக மாநிலம் விடுபடும் என்று அவர் தெரிவித்தார்

பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை தண்டையார்பேட்டையில் நோய்த் தொற்று தடுப்புப் பணிகளை நேற்று ஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

செகண்ட்ஸ் சென்னையில் நோய்த் தொற்றுக்கான ஒரு அறிகுறி இருந்தால்கூட மாநகராட்சி அமைத்துள்ள சிறப்பு முகாம்களுக்குச் சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்ளுமாறு மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் ஜெ ராதாகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை கொளத்தூர் ராம்நகரில் நேற்று நோய்த் தடுப்புப் பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

விஸ்வநாதன் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று காவல்துறையினரின் வாகன தணிக்கைப் பணிகளை ஆய்வு செய்தபின்னர் செய்தியாளர்களிடம் இதனை அவர் தெரிவித்தார்

இந்தியாவிலிருந்து இந்த ஆண்டு ஹஜ் புனித பயணத்திற்கான யாத்திரிகா்களை அனுப்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டதாக கூறியுள்ளாா்

ஊரடங்கால் தேக்கமடைந்த பொருளாதாரம் கடந்த இரு மாதங்களாக ஊக்கம் பெறத் தொடங்கியுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது பருவமழை இயல்பாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருப்பதால் நாட்டின் பொருளாதாரம் சீரடைய உதவும் என்றும் வேளாண் துறையை நம்பியிருக்கும் விவசாயிகளுக்கு வருவாயை அது உத்தரவாதப்படுத்தும் என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் இத்துறையின் வளர்ச்சிக்காக அரசு அறிவித்துள்ள சீர்திருத்தங்களும் மிகவும் பயன்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது

சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது

பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளிக்க குறுகிய கால மற்றும் நீண்ட காலத்திற்கு அரசு மற்றும் ரிசர்வ் வங்கி எடுத்த நடவடிக்கைகள் சேவைத் துறை உட்பட பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று நிதியமைச்சகம் கூறியுள்ளது தென்மேற்குப் பருவக்காற்று மற்றும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் மேலும் இரண்டு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சென்னையில் கிண்டி பூந்தமல்லி உள்ளிட்ட பல பகுதிகளிலும் செங்கற்பட்டு மாவட்டத்தில் செங்கற்பட்டு மறைமலைநகர் காட்டாங்குளத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் நேற்றிரவு பலத்த மழை பெய்தது

ஒவ்வொரு நாடும் சர்வதேச உறவுகளுக்கான கொள்கைகளை மதித்து நடப்பது அவசியம் என்று ரஷ்பா இந்தியா சீனா அமைப்பின் வெளியுறவுத் துறை அமைச்சர்கள் மாநாட்டில் இந்தியா வலியுறுத்தியுள்ளது கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் பதற்றத்தை தணிக்கும் வகையில் இந்தியாவும் சீனாவும் தங்களது படைகளை தற்காலிகமாக விலக்கிக் கொள்ள முடிவு செய்துள்ளன

சேவைத் துறையில் உள்ள ஏற்றுமதியாளர்களுடன் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஸ் கோயல் நேற்று காணொலி மூலம் கலந்துரையாடினார் தேசிய மருந்தியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் நோய்த் தொற்றை தடுத்து உடல்ரீதியான எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் மூலிகைத் தேநீரை அறிமுகம் செய்துள்ளது

உதயகுமார் வழங்கினார்

கடம்பூர் ராஜு வழங்கினார்

மகேஸ்வரி தெரிவித்துள்ளார் சென்னை தேனாம்பேட்டை மண்டலத்திற்கு உட்பட்ட மயிலாப்பூர் விசாலாட்சி தோட்டத்தில் நோய்த் தொற்றை கட்டுப்படுத்தும் பணிகளை அமைச்சர் காமராஜ் நேற்று நேரில் ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாற்றுத் திறனாளிகள் தங்களது அசல் தேசிய அடையாள அட்டையை காண்பித்தும் அதன் நகலினை நிவாரணத் தொகை வழங்கும் அலுவலர்களிடம் சமர்ப்பித்து ஆயிரம் ரூபாய் நிவாரணத்தைப் பெற்றுக் கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் தெரிவித்துள்ளார்